காலை ஏழு மணிக்குதொடங்கிய இந்தவாக்குப்பதிவு அஸ்ஸாமைபொறுத்தவரைமாலை த மணிவரையும் மேற்குவங்கத்தைபொறுத்தவரைமாலைஆறரைமணிவரையும் நடைபெறும் விரிவானபாதுகாப்பிற்கு இடையேவாக்குப்பதிவு நடைபெற்றுவருவதாகஎமதுசெய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

இந்தவாக்குப்பதிவு நடைபெற்றுவருகிறது

வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்குமாறபிரதமர் திரு நரேந்திரமோட்வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இதற்கிடையே அஸ்ஸாம் மற்றும் மேற்குவங்கத்தில் எஞ்சியகட்டத்தேர்தலுக்கானபிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது அஸ்ஸாமில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசிய பிஜேபி மூத்ததலைவர்களில் ஒருவரும் பிரதமருமானதிரு

தமிழகத்திலும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது பல்வேறுஅரசியல் கட்சிகளின் தலைவா்கள் தீவிரவாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டுவருகின்றனா் அதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடிபழனிசாமி நீலகிரிமாவட்டத்தில் இன்றதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் கூடலூர் பகுதிமக்களின் பல்வேறுகோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றார் சொந்தவீடு இல்லாதஅரசுதேயிலைதோட்டகழகதொழிலாளர்களுக்குசொந்தவீடுகட்டித்தரப்படும் கூடலூரில் வாசனைதிரவியத் தொழிற்சாலைஅமைக்கப்படும் என்றும் திரு எடப்பாடிபழனிசாமிஉறுதிஅளித்தாா் திமுகதலைவர் திரு

ஸ்டாலின் கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் விலைவாசிஉயர்வைகட்டுப்படுத்தமத்திய மாநிலஅரசுகள் தவறிவிட்டதாகஅவர் குற்றம் சாட்டினார்

மத்தியஅரசுடன் இணக்கமாகசெயல்பட்டதன் காரணமாகதமிழகத்திற்குபல்வேறுதிட்டங்களைஅஇஅதிமுகஅரசுகொண்டுவந்துள்ளதாகஅவர் கூறினார்

வாசன் தெரிவித்தார்

பொதுமக்கள் எவ்விததயக்கமும் இன்றிதடுப்புப் மருந்தைசெலுத்திக்கொள்ளுமாறு நிதிஆயோக் உறுப்பினர் டாக்டர்

பால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த இரண்டுதடுப்புப்மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பானவைஎன்றும் அவர் கூறியுள்ளார் இதுவரைதடுப்பூசிசெலுத்திகொண்டவர்களுக்குபெரியஅளவில் எவ்விதபக்கவிளைவுகளும் ஏற்படவில்லைஎன்றும் திரு

பால் கூறியுள்ளார்

கட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களைபொறுத்தவரைஎவ்விததளா்வுகளும் கிடையாதுஎன்றுதெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது இந்தநோய்த்தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்குஅனைவரும் தடுப்பூசிபோட்டுக்கொள்ளவேண்டும் என்றும் மாநிலஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியைகடைப்பிடிப்பது கைகளைஅடிக்கடிசோப்பு போட்டுகழுவுவதுஉள்ளிட்டவற்றைபொதுமக்கள் முழுமையாககடைப்பிடிக்கவேண்டும் என்றம் வலியுறுத்தப்பட்டுள்ளது

குஜராத் மற்றும் மத்தியபிரதேசமாநிலங்களில் தொடர்ந்துஅதிகரித்துவருகிறது

இந்தநோய்த்தொற்றினால் பாதிக்கப்பட்டு தற்போதுசிகிச்சைபெற்றுவருபவர்களின் எண்ணிக்கைநான்கு புள்ளி ஏழு எட்டுசதவீதமாகஉள்ளதுஎன்றுஅந்தசெய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது திரைப்படத்துறையின் உயரியவிருதானதாதாசாகேப் பால்கேவிருதுகுப்பர் ஸ்டார் என்றுரசிகர்களால் அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்திற்குஅறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தவிருதரஜினிகாந்திற்குகிடைத்திருப்பதுதமக்குமகிழ்ச்சிஅளிப்பதாகதிரு பிரகாஷ் ஐவ்டேகர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடிஉட்படதலைவர்கள் பவர் அவருக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனர் அனைத்துவயதினரையும் கவரும் சக்திபடைத்தாஜினிகாந்திற்கு இந்தவிருதுவழங்கப்பட்டுள்ளதுமகிழ்ச்சிஅளிப்பதாகஉள்ளதுஎனபிரதமா் கூறியுள்ளாா் தமிழகமுதலமைச்சர் டப்பாடிபழனிசாமி நடிகர் ரஜினிகாந்தைதொலைபேசியில் திரு தொடர்புகொண்டுவாழ்த்துதெரிவித்தார் திமுகதலைவர் திரு

ஸ்டாலின் பாமக இளைஞரணித் தலைவர் டாக்டர்

கடந்தநிதியாண்டின் கடைசிகாலாண்டில் செயல்பாட்டில் இருந்தவட்ட விகிதங்கள் தொடரும் என்றுநிதியமைச்சா் திருமதி நிா்மலாசீதாராமன் அறிவித்துள்ளாா்

இது அதற்குமுந்தையஆண்டவிட மூன்றுசதவீதம் அதிகமாகும் என்றரயில்வேதுறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிகளுக்கானசா்வதேசகிரிக்கெட் தரவரிசைபட்டியலில் இந்தியாவின் அஸ்வின் இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார்